இந்தியாவிற்கு தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் முயற்சிகளை பாகிஸ்தான் கைவிடவேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார்

சிறந்த ஹாக்கி விளையாட்டு வீரரான மேஜர் தியான் சந்த் ன் பிறந்த தினத்தை குறிக்கும் வகையில் இன்றைய தினம் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுவதாக எடுத்துரைத்த பிரதமர் தன்னுடைய உடல்திறன் உடல்தகுதி ஹாக்கி கோல் ஆகியவற்றின் மூலம் சாதனை படைத்ததாக புகழாரம் சூட்டினார் நாட்டிற்கும் மூவர்ண தேசிய கொடிக்கும் உலகளவில் புகழையும் பெருமையையும் சேர்க்கும் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் இந்நாளில் பேட்மிண்டன் டென்னிஸ் தடகளம் குத்துச்சண்டை மல்யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் இந்தியவீரர்கள் நம்நாட்டின் எதிர்பார்ப்பையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்வதாக குறிப்பிட்டார் வாழ்க்கை முறைகளில் சிறிய அளவிலான மாற்றங்கள் பெரிய பயன்களைக் கொண்டுவரும் என்று எடுத்துரைத்த பிரதமர் நம்மிடம் ஏராளமான வசதிகள் இருந்தபோதிலும் உடல் தகுதியை நாம் புறக்கணிப்பதாக கவலை தெரிவித்தார்

உடல்தகுதியை ஒருமாபெரும் இயக்கமாக முன்னெடுத்துச் செல்லவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இதன்மூலம் நீரிழிவு உயர் இரத்தஅழுத்த நோய்களை தடுக்கமுடியும் என்றார்

வெற்றியும் உடல்தகுதியும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பதாக கூறிய அவர் மக்கள் உடல்தகுதியுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்றார் முன்னதாக உடல்திறன் உறுதிமொழியை நாட்டு மக்களுக்கு செய்துவைத்த பிரதமர் உடல்திறன் சின்னத்தையும் அறிமுகப்படுத்தினார் இத்தினத்தையொட்டி குடியரசுத்தலைவர் கேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை வழங்குகிறார்

இந்தியாவிற்கு தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் செயல்களை அந்நாடு நிறுத்தவேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் பாகிஸ்தானுடன் நல்லுறவையே இந்தியா விரும்புவதாகவும் குறிப்பிட்டார் காஷ்மிர் பிரச்னையில் எந்தநாடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லை என்றும் திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் உயர்கல்வித்துறையில் நாட்டிற்கே முன்னோடியாக தமிழகம் திகழ்கிறது என்றார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

அதனை தொடர்ந்து அமைச்சர் தலைமையில் மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் மழைநீர் சேகரிப்பு நீர்நிலைகள் புனரமைப்பு மற்றும் வளர்ச்சிதிட்ட பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டமும் நடைபெற்றது

எஸ் ஒபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் நியூயார்க்கில் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் செர்பியாவின் நொவோக் ஜோகோவிச் ஜெர்மனியின் டாமினிக் கா

ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல்சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் திவிச் சரண்

ப்ரான்சி ன் நைஸ் இணை அர்ஜெண்டினாவின் டெல்போனிஸ் ஸ்பெயினின் கார்பொலஸ் இணையை எதிர்கொள்கிறது